நரேந்திர மோடி மேற்கு வங்கத்தில் நடைபெறும் துர்கா பூஜை கொண்டாட்டங்களில் காணொளி காட்சி மூலம் இன்று கலந்து கொள்கிறார்

ரபி பருவத்துக்கான வெங்காயம் போதமான அளவுக்கு கொள்முதல் செய்யப்பட்டு கையிரு்பபில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

உள்நாட்டுத் தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட நீர்மூழ்கி கப்பல் ஐ என் எஸ் கவரெட்டியை விசாகப்பட்டினத்தில் உள்ள கடற்படை தளத்தில் இந்திய கடற்படை ஜெனரல் மனோஜ் முகுந்த நராவனே இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்து வைக்கிறார்

ஐ பி எல் போட்டியில் நேற்று அபுதாபியில் நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களுர் அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வீழ்த்தியது பிரதமர் திருநரேந்திர மோடி மேற்கு வங்கத்தில் நடைபெறும் தர்கா பூஜை கொண்டாட்டங்களில் காணொளி காட்சி மூலம் இன்று கலந்து கொள்கிறார் இது தொடர்பாக அவர் விடுத்தள்ள ட்விட்டர் பதிவில் தீமையை அழித்து நன்மையைக் கொண்டாடும் இந்த நாளில் அனைவருக்கும் மகிழ்ச்சியும் நல்ல உடல்நலனும் வலிமையும் கிடைக்க தர்கையிடம் பிரார்த்திப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் அசாம் மிசோராம் எல்லைப் பகுதியில் நிலவும் சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா அசாம் மாநில முதலமைச்சர் திரு சர்பானந்தா சோனாவாலிடம் கேட்டறிந்தார் மாநில அரசின் மூத்த அதிகாரிகள் அமைதி ஏற்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக முதலமைச்சர் சோனாவால் தெரிவித்தார் மிசோராம் மாநில உள்துறை அமைச்சர் திரு சோரம்தங்கா தம்மிடம் நிலைமையை விவரித்ததாகவும் அமைதிப் பேச்சு தொடருவதாக அவர் கூறினார் ரபி பருவத்துக்கான வெங்காயம் போதுமான அளவுக்கு கொள்முதல் செய்யப்பட்டு கையிரு்பபில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது செப்டம்பர் மாதத்தின் இரண்டாவது இறுதியில் நியாயமான விலையில் சில்லரை விற்பனை மையங்களுக்கு வெங்காயம் வழங்கப்பட்டதாக அரசு குறிப்பிட்டுள்ளது முக்கிய கிடங்குகள் மத்திய அரசு கடைகள் மற்றம் மாநில அரசுகளுக்கு வெங்காயம் விநியோகிக்கப்பட்டதாக அரசு தெரிவித்துள்ளது இன்னும் சில நாட்கள் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய நுகர்வோர் நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது கரீப் பருவ தொடக்கத்தில் உள்நாட்டு நுகர்வோருக்கு நியாயமான விலையில் கிடைப்பதற்கு ஏதுவாக வெங்காயம் ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது சில்லரை விற்பனையில் வெங்காயத்தின் விலை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மகாராஷ்ட்ரா கர்நாடகா மத்திய பிரதேசம் மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் விலை அதிகரித்திருப்பதாகவும் அரசு கூறியுள்ளது

இத்தகைய தகவல்கள் இணையதளத்தில் பரவி வருவதாகவும் இதனை நம்பவேண்டாம் என்றும் அவர் கூறினார் அந்நிய நன்கொடை முறைப்படுத்துதல் சுட்டம் குறித்து ஐ நா மனித உரிமை ஆணையர் கூறியுள்ள கருத்துக்களுக்கு இந்தியா கடுமையாக பதில் தெரிவித்துள்ளதாக வெளியுறவு செய்தித் தொடர்பாளர் திரு அனுராக் ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார் இந்தியா ஐனநாயக கொளகையைப் பின்பற்றி வருவதாகவும் நாட்டின் சட்ட திட்டங்கள் இறையாண்மையுடன் பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்

நேற்று புதுதில்லியில் பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் காணொலிக் காட்சி வாயிலாக நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் ஊழியர்கள் வங்கிக் கணக்கில் நேரடியாக போனஸ் தொகை செலுத்தப்படும் என்று கூறினார் இதன்படி ரயில்வே அஞ்சல் மற்றும் துறைமுகம் உள்ளிட்ட வர்த்தக ரீதியிலாள துறைகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு உற்பத்தியுடன் இணைந்த போனஸ் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

விஜயதசமிக்கு முன்பாக ஒரே தவணையில் போனஸ் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் உள்நாட்டுத் தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட நீர்மூழ்கி கப்பல் ஐ என் எஸ் கவரெட்டியை விசாகப்பட்டினத்தில் உள்ள கடற்படை தளத்தில் இந்திய கடற்படை ஜெனரல் மனோஜ் முகுந்த் நராவனே இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்து வைக்கிறார் ஏவுகணை பொருத்தப்பட்டுள்ள ஐ என் எஸ் கவரெட்டியில் அனைத்து பரிசோதனைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது பங்கு வர்த்தகத்தில் மூலதன சந்தை மதிப்பு மீண்டும் உயர்ந்து வருவதாக செபி தலைவர் திரு அஜய் தியாகி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சி ஐ ஐ நிதி சந்தை உச்சி மாநாட்டில் பேசிய அவர் சிறு மற்றும் நடுத்தர பங்குகளின் மதிப்பு உயர்ந்தள்ளதாக அவர் தெரிவித்தார் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் செபியின் முறைப்படுத்துல் நடவடிக்கைகள் மற்றும் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார் கடன் சந்தைகளில் மூன்று புள்ளி எட்டு கோடி ரூபாய் உயர்ந்திருப்பதாக அவர் தெரிவித்தார்

வரவிருக்கும் காலங்களில் நோய்த் தொற்று அஅதிகமானால் கொள்கை வடிவமைப்பாளர்களுக்கு உகந்ததல்ல என்றும் வர்த்தக கட்டுப்பாட்டுக் கொள்கைகளால் பொருளாதாரம் தேக்க நிலை ஏற்படும் என்று அறிக்கை தெரிவித்துள்ளது எனினும் கடந்த மூன்று மாதங்களில் சீனா ஏற்றுமதி மீண்டும் எழுச்சி பெற்றுள்ளதாக அறிக்கை கூறுகிறது

பிரான்சில் ஷேக் யாசின் என்ற இஸ்லாமிய அமைப்பு தடை செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது

சென்னையில் நடைபெற்ற சா்வதேச முதலீட்டாளா்கள் மாநாட்டில் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணா்வு ஒப்பந்தத்தின்படி ஐ பி சி நிறுவனம் இந்த தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஜல்லிக்கட்டில் கின்னஸ் சாதனை நிகழ்த்தப்பட்ட விராலிமலையில் சீரிப்பாயும் ஜல்லிக்கட்டு காளையை வீரர் ஒருவர் அடக்குவதுபோன்ற வெண்கல சிலையையும் முதலமைச்சர் திறந்து வைக்கிறார்

இதைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்குச் செல்லும் முதலமைச்சா் அங்கு இதய நோய் சிகிச்சைக்கான கேத்லாப் பரிசோதனைக் கூடத்தை திறந்து வைக்கிறாா் இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நலத்திட்ட உதவிகளை வழங்கும் அவர் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதோடு முடிக்கப்பட்ட திட்டங்களையும் தொடக்கி வைக்கிறார்

இது தொடர்பாக நேற்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காய்கறி மளிகை தேனீர் கடைகள் உணவகங்கள் மற்றும் வணிக வளாகங்கள் உட்பட அனைத்து கடைகள் மற்றும் வணிக வளாகங்களுக்கு இது பொருந்தும் என்று கூறியுள்ளார் பண்டிகைக் காலத்தை கருத்தில் கொண்டு பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களுக்கு இது பொருந்தாது என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார்

தமிழகத்தின் வட மாவட்டங்களின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வேலூர் திருப்பத்துர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சேலம் தருமபுரி மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் கன மழை பெய்யக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது ஐ பி எல் போட்டியில் நேற்று அபுதாபியில் நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களுர் அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வீழ்த்தியது

தபாயில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஐதராபாத் அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது டோக்கியோவில் நடைபெற உள்ள ஒலிம்பிக் மற்றும் மாற்றுத் திறணாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொள்ளும் வீரர்கள் பயிற்சியை மேற்கொள்வதற்கு ஏதுவாக அடுத்த மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இநதிய விளையாட்டு ஆணையத்தின் பயிற்சி மையங்கள் செயல்படும் என்று மத்திய விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு கிரன் ரிஜூஜூ தெரிவித்துள்ளார்